வழக்கத்தை மாற்றியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

முறியடித்துள்ளது மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனா்

குற்றச்சாட்டை அடுத்து பிஜேபி யிலிருந்து நீக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் திரு குல்தீப்சிய் சேங்கார் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது

ஹெக்டே ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

அடல் சமுதாய புதுமை படைப்பு மையத்தை மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்ச் திரு தர்மேந்தர் பிரதான் இன்று தொடங்கி வைத்தார்

வாரியம் இடைநீக்கம் செய்துள்ளது இனி விரிவான செய்திகள் முத்தலாக் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து பாலியல் சமத்துவத்திற்கும் சமநீதிக்கும் வெற்றி கிடைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

இஸ்லாமிய பெண்கள் முத்தவாக் நடைமுறையால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கத்தால் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள் பெரும் அவதிக்குள்ளானதாக அவர் கூறியுள்ளா் இந்த மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் முத்தலாக் மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்படும் இத்தகைய வழக்கத்தில் கருதப்பட்டு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நஷ்டாடு கிடைப்பதற்கு மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது முத்தலாக் கூறப்பட்ட பெண் மாவட்ட நீதிபதியை அனு கி புகார் அளிக்கும் பேரில் கணவர் உடனடியாக கைது செய்யப்படுவார் இந்த மசோதா மீதான வாக்கெடுப்பில் எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் திமுக திரிணமூல் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆகியவை மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தன அஇஅதிமுக தெலுங்குதேசம் ஐக்கிய ஐனதாதள் பகுஜன் சமாஜ் கட்சி தெலங்கானா ராஷ்ட்ரீய சமீதி ஆகிய கட்சிகள் வாக்கெடுப்பின்போது வெளிநடப்பு நடப்பு செய்தன தெலங்கானா மாநிலத்தில் உள்ள இஸ்லாமிய பெண்கள் மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு நன்றி தெரிவித்குள்ளனர் இந்த நடவடிக்கையால் இஸ்லாமிய பெண்களுக்கு எதிரான வன்முறை கட்டுப்படுத்தப்படும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கஷ்மீரின் வடக்குப் பகுதியில் உள்ள பண்டிப்போரா மாவட்டத்தின் குரேஷ் பகுதியில் அமைந்துள்ள எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதியில் ஊடுறுவல் சதியை பாதுகாப்புப் படையினர் முறியடித்துள்ளனர் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தைமீறி பாகிஸ்தானிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கிடையே மலைப்பகுதிகளில் பாதுகாப்புப் படையினா் தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனா் இதில் மூன்று அடையாளம் தெரியாக பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக ஆதாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

யாத்திரையின் போது அசம்பாவிதங்களை தடுப்பதற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதாக ஆலய நிர்வாகம் கூறியுள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்

இந்திய குடியரசுத் தலைவா் ஒருவா் முதல் முறையாக காம்பியா சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது உத்திரபிரதேச மாநிலத்தின் எழுத்தாளரும் கதாசிரியருமான முன்ஷி பிரேம் சந்தின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது

சமுதாயத்தில் வறுமையையும் சுரண்டலையும் ஒழிப்பதற்கு பெரும் பங்காற்றியவர் நேர்மை நியாயம் என்ற அடிப்படையிலாள அவரது கதைகள் மிகவும் புகழ்பெற்று விளங்குகின்றன ரங்க்பூமி சேவாசதன் கோதான் என்ற நாவல்களும் பஞ்ச் பரமேஸ்வர் கஃப்பான் போன்ற சிறுகதைகளும் சிறுவர்களிடையே மிகவும் பிரபலமாக விளங்கியவையாகும் உத்திபிரதேச மாநிலம் உள்ளாவ் பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்ட பெண் மீது விபத்து ஏற்படுத்தியதாகக் கூறப்படும் குற்றச்சாட்டை அடுத்து பிஜேபி யிலிருந்து நீக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் திரு குல்தீப்சிங் செங்கார் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது திரு செங்கார் மற்றும் மேலும் பத்து போ் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது

உத்திரபிரதேச மாநில அரசு மேற்கொண்டு வந்த விசாரணை நேற்று சிபிஐ யிடம் ஒப்படைக்கப்பட்டது பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் வழக்கறிஞர் ஆகியோர் பயணம் செய்த வாகனம் ரேபரேலி அருகே வேகமாக வந்த வாரி மோதியதில் குடும்ப உறுப்பினா்கள் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் வழக்கறிஞரும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் படுகாயமடைந்தனா் சட்டப்பேரவைத் தலைவராக திரு விஸ்வேஷ்வர் ஹெக்டே ககேரி ஒருமனதாக கர்நாடகா தேர்ந்தேடுக்கப்பட்டாள் பிஜேபி யின் மூத்த தலைவரான திரு விஸ்வேஷ்வர் ஹெக்டே சிர்சி சுட்டப்பேரவைத் தொகுதியிலிருந்து ஆறு முறை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எதிர்க்கட்சிகளான காங்கிரஸூம் மதசார்பற்ற ஜனதாதள் கட்சியும் பேரவைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடாததை அடுத்து திரு விஸ்வேஷ்வர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் புத்தக வெளியீட்டுப் பிரிவின் புதப்பிக்கப்பட்ட இணையதளத்தை அத்துறையின் அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவடேக்கர் இன்று தொடங்கி வைத்தார்

மின்னணு முறையிலும் புத்தகங்களை வாசிப்பதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது இதற்கான செயலியையும் அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் வேலைவாய்ப்பு தொடர்பான செய்திகளை வழங்கும் ரோஸ்கர் சமாச்சார் மற்றும் சத்யாகிரகாகீதா மின்னணு புத்தகத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜவடேக்கா் புத்தகம் படிக்கம் பழக்கத்தை இளைஞர்களிடையேயும் பொதுமக்களிடையேயும் அதிகிப்பதற்கு மத்திய அரசு திட்டத்தை வகுத்திருப்பதாகக் கூறினார் அடல் சமுதாய புதுமை படைப்பு மையத்தை மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்ச் திரு தர்மேந்தர் பிரதான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார்

அனைத்து கிராம பஞ்சாயத்துக்களிலும் இதுபோன்ற மையங்களை தொடங்கி வைக்குமாறு நித்தி ஆயோக் அமைப்பை அவர் கேட்டுக் கொண்டார்

நேபாளி மற்றம் சந்த்தாலி மொழியில் சிறந்த கலைஞர்களுக்கான விருதுகளை வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் படேல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கலாச்சார துறையில் இந்த மொழிகளில் சிறந்து விளங்கும் கவைஞர்களுக்கு ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்வதற்கான ஊக்கத்தொகை திட்டங்கள் தொடங்கப்படும் என்று கூறினார் மத்திய பிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கந்த்துவா ஷியோபூர் ஷாஜாபூர் மற்றம் ஷேகோர் மாவட்டங்களில் உள்ள ஆறுகளும் நீர்நிலைகளும் நிரம்பி வழிகின்றன

மாவட்ட நிர்வாகங்கள் மிகுந்த கண்காணிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் புறநகள் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்துள்ளது

மகாராஷ்டிராவின் மேற்கு மற்றும் வடக்குப் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் கனமழை பெய்துள்ளதை அடுத்து ஐந்து அணைக்கட்டுகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் முடா மற்றும் கோதாவரி நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பீகாரின் வடக்கு மாவட்டங்களில் நேற்று கனமளழ பெய்ததை அடுத்து கிழக்கு சும்ப்பாரான் சீதாமா்ஹி மற்றும் தா்பங்கா மாவட்டங்களில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமடைந்துள்ளது தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் வெள்ளத்தில் சிக்கிய ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை மீட்டுள்ளனர்

பெங்களுரைச் சேர்ந்த தொழிலதிபரும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு எஸ் எம் கிருஷ்ணாவின் மருமகனுமான வி ஜி சித்தாத்தா நேற்று காணாமல் போயிருந்த நிலையில் இன்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் மங்களூரில் நேற்றாவதி ஆற்றப்பகுதியில் அவரது உடலம் கண்டெடுக்கப்பட்டது இந்திய காபி யை உலகம் முழுவதிலும் பிரபலப்படுத்தியவர் சித்தார்த்தா என்பது குறிப்பிடத்தக்கது ஊக்கமருந்து குற்றச்சாட்டு தொடர்பாக கிரிக்கெட் வீரர் ப்ரித்விஷா வை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இடைநீக்கம் செய்துள்ளது எட்டு மாதங்கள் அவர் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது